ஊரடங்குகாரணமாகதொற்றுப்பரவலின்வேகம்கட்டுப்படுத்தப்பட்டுள் ளதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

தொற்றால்பாதிக்கப்பட்டவர்களுக்குசிகிச்சைஅளிக்கும்போதுஉருவாகும்க ழிவுகளைக்கையாள்வதற்கானபுதியநடைமுறைகளைமத்தியமாசுக்கட்டுப் பாட்டுவாரியம்வெளியிட்டுள்ளது

இதுதொடர்பாகமத்தியவேளாண்துறைஅமைச்சகம்வெளியிட்டுள்ளஅறிக் கையில் ஊரடங்குகாலத்தில்உணவுப்பாதுகாப்பைஉறுதிசெய்யும்விதமாகபிரதமரின்கரீஃப் கல்யாண்திட்டத்தின்கீழ்ஏழைகளுக்குஉணவுதானியங்களைவழங்கவும்முடிவுசெய் யப்பட்டுள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆப்கானிஸ்தான் அதிபர் திரு

இருநாடுகளும்நீண்டகாலமாகதீவிரவாதத்துக்குஎதிராகஇணைந்துபோராடு வதைசுட்டிக்காட்டியபிரதமர்திரு

இதேபோல் பிரதமர் திரு

இப்ராகிம் முகமது சொலிஹ் உடன் நேற்று தொலைபேசியில் கலந்துரையாடினார்

மாலத்தீவுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்ட இந்திய மருத்துவக் குழுவும் இந்தியாவால் அந்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அத்தியாவசிய மருந்துகளும் அங்கு நோய் பரவலைக் கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக பங்காற்றுவதாக மாலத்தீவு அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் தெரிவித்தார்

தற்போதுள்ளஆய்வகங்களில்வசதிகளைமேம்படுத்தவும்புதியஆய்வ கங்களுக்குஅனுமதிவழங்கவும்நடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகஅந்தகவுன்சில் தெரிவித்துள்ளது

அந்தபைகளில் எந்த இடத்திலும் கசிவு இல்லாதவாறுபார்த்துக் கொள்ளும்படியும் மத்தியமாசுகட்டுப்பாட்டுவாரியம் அறிவித்துள்ளது

நிர்மலாசீதாராமன் பாராட்டுதெரிவித்துள்ளார்

நிர்மலாசீதாராமன் புதியவளர்ச்சி வங்கிஒருசர்வதேசநிதிநிறுவனம் என்றஅளவிற்குநம்பகத்தன்மையைஏற்படுத்தி இருப்பதாககுறிப்பிட்டாா் நீடித்தமற்றும் உள்ளடக்கியஅணுகுமுறைகள் காரணமாக இந்த வங்கிஏற்படுத்தப்பட்டதன் நோக்கத்தைவெற்றிகரமாகநிறைவேற்றிவருவதாகவும் அவர் கூறினார்